ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார்

உலக எய்ட்ஸ் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

ராஜினாமாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு கடந்த ஆறு மாதங்களில் மேம்பாட்டை உயர்த்துவதற்கும் சமுதாய அதிகாரமளிப்பதை விரைவுபடுத்துவதற்கும் இந்தியாவின் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளர் இரண்டாம் முறையாக பதவியேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆறு மாத காலத்தை நிறைவு செய்துள்ளதை முன்னிட்டு புதுதில்லியில் நேற்று டுவிட்டரில் விடுத்த செய்தியில் அவர் இதைத் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இதைவிட கூடுதலான பணிகளை செய்து இதனால் வளமான முற்போக்கான புதிய இந்தியாவை உருவாக்க அரசு விரும்புவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

இதுகுறித்து ஊடகங்களுக்கு தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நேற்று விடுத்த செய்தியில் பொருளாதார மந்த நிலையை போக்கும் வகையில் அரசு பல்வேறு முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி இந்தியாவை முதலீட்டுக்கு உகந்த இலக்காக மாற்றி வருகிறது என்று அமைச்சர் கூறியுள்ளார்

மும்பையில் நேற்று கம்பெனி சிறப்பு தன்மைக்கான எக்னாமிக் டைம்ஸ் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முக்கிய உரையாற்றிய அவர் உலகின் ஐந்து பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்று கூறினார்

தற்போதைய மந்த நிலை தற்காலிகமானது என்றும் இதனை இந்திய தொழில்துறையினரும் இந்திய சந்தைகளும் விரைவில் சீர்படுத்திவிடும் என்றும் கூறினார் தொழில் துறையையும் வர்த்தகத்தையும் வலுப்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார் பெரிய அளவு சந்தையைக் கொண்டுள்ள இந்தியாவில் உலக நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வருவதாகவும் தற்போது அந்நிய நேரடி முதலீடு சாதனை அளவாக உள்ளது என்றும் கூறினார்

பல்வேறு தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் விரைவில் கொண்டுவரப்பட இருப்பதாக அவர் கூறினார் இந்திய தொழில்துறை நலன்களை கருத்தில் கொண்டு மண்டல விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பில் சேருவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார் குற்ற தடய உளவியல் துறையில் வெளிநாட்டு நிபுணர்கள் உதவியுடன் மத்திய குற்றத் தடயவியல் சோதனைக் கூடங்கள் ஆறின் திறனை மேம்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கடுமையான குற்றங்கள் தொடர்பான அறிவியல் பூர்வ புலன் விசாரணையை மேலும் திறன்பட்டதாக செய்வதற்கு இது உதவும் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லி குற்ற தடயவியல் சேவைகள் இயக்ககத்திற்கும் அகமதாபாதில் உள்ள குஜராத் குற்ற தடயவியல் பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கையெழுத்தாகி உள்ளது இந்த ஒப்பந்தம் இந்த துறைச்சார்ந்த கல்விபாளர்களுக்கும் இந்தத்துறையின் நிபுனர்களுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்பட செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கற்றுச்சூழல் குறித்த குறும்பட போட்டியில் வென்ற படங்களுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் விருதுகளை வழங்கியுள்ளது புத்தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு ரவி அகர்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவணப்படங்கள் மற்றும் குறும் படங்களை தயாரித்த பள்ளி மாணவர்களுக்கும் திரைப்படத்துறையினக்கும் விருதுகளை வழங்கினார் நான்கு நாட்கள் நடைபெற்ற விழாவில் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து படங்களும் திரையிடப்பட்டன

இவற்றில் விருதுபெற தெரிவு சுய்யப்பட்ட திரைப்படங்களை திரைப்பட இயக்குநர்கள் திரு ரமேஷ் சிப்பி திரு ராகுல் ராவைல் திருமதி மஞ்சு போரா ஆகியோரைக்கொண்ட குழுவினர் தேர்ந்தெடுத்தனர் இந்த நான்கு நாள் கற்றுச்சூழல் திரைப்பட விழா சென்ற புதன்கிழமையன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரபுவால் திறந்து வைக்கப்பட்டது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் ஹைதராபாத் அருகே சம்ஷாபாத் என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் கால்நடை மருத்துவரின் குடும்பத்தினரை சந்தித்து இரங்கல் தெரிவித்தப்பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நாளை மக்களவையில் இந்த சம்பவம் குறித்து விவாதிக்க்ப்படும் என்றும் அப்போது தற்போதுள்ள சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்றார் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்க மாநில காவல்துறைக்கு அனைத்து ஆதரவையும் மத்திய அரசு அளிக்கும் என்று கூறினார் இதனிடையே ஹைதராபாதில் நேற்று இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கல்லூரிகள் மகளிர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

எச்ஐவி எனப்படும் மனித நோய் எதிர்ப்பைக் குறைக்கும் வைரஸ் காரணமாக எய்ட்ஸ் நோய் ஏற்படுகிறது இந்த தினம் அமைரிக்கப்படுவதால் மக்கள் எச்றவி க்கு எதிராக எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் எச்ஐவி பாதிப்புடன் வாழும் மக்களுக்கு ஆதரவு அளிக்கவும் வழிவகை ஏற்படுகிறது சமுதாயங்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றன என்பது இந்த ஆண்டு எய்ட்ஸ் தினத்தின் மத்திய கருத்தாக உள்ளது

உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழகத்தில் எய்ட்ஸை கட்டுப்படுத்துவதற்கு தனிக்கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளாா் இரண்டு பேர் உயிரிழக்க காரணமான லண்டன் பால பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலை நடத்திய உஸ்மான் கான் ஐ போர் வீரர் என்றும் இந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது எனினும் ஐ எஸ் அமைப்பு இதற்கான அத்தாட்சிகள் எதனையும் வழங்கவில்லை ஐ எஸ் ஸுக்கு எதிராக போராடி வரும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாடுகளை இலக்காகக்கொண்டு தாக்குதல் நடத்துமாறு தான் கொடுத்த வேண்டுகோளை ஏற்று இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐ எஸ் அமைப்பு கூறியுள்ளது சென்ற வெள்ளிக்கிழமை லண்டன் பாலத்தில் உஸ்மான் கான் ஐந்து பேரை கத்தியால் குத்தினார் அவர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்

லண்டன் பாலத்தில் அப்பாவி மக்கள் மீது கத்தி குத்து தாக்குதல் சுப்பவம் குறித்து ஐக்கிய அரபு எமிரக வெளி விவகாரங்கள் மற்றும் உள்நாட்டு ஒத்துழைப்பு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து வித வன்முறை பயங்கரவாதம் தீவிரவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக இங்கிலாந்து நடத்தும் போரில் ஐக்கிய அரபு எமிரகம் முழு ஆதரவை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் நிராகரிப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது ஈராக்கில் பிரதமர் திரு அதில் அப்துல் மாஹ்டி தனது ராஜினாமாவை நாடாளுமன்றத்தில் முறைப்படி சமர்ப்பித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இவரது ராஜினாமா கடிதத்தை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ கூடும் என்று இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர்

சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப்போட்டிக்கு சவ்ரப் வர்மா தகுதி பெற்றுள்ளார் இறுதிப்போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது

மகளிர் ஒற்றையர் பிரிவில் முன்னாள் தேசிய சேம்பியன் ரிசுபர்னா தாஸ் தோல்வியடைந்து வெளியேறினார்

செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப்போட்டியில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது ஆடவர் பிரிவில் இன்று காலை நடைபெறும் முதலாவது அரையிறுதிப்போட்டியில் இந்தியா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது இன்று பிற்பகல் நடைபெறும் இப்பிரிவின் மற்றொரு அரையிறுதிப்போட்டியில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மோதுகின்றன